மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேங்களுக்கு வழங்க உள்ளது

புதுமையான சாகுபடி தொழில்நுட்பங்களின் பயன்பாடு காரணமாகவே இம்முறை உணவு தானியங்களின் கொள் முதல் சாதனை அளவில் அதிகரிக்க இருப்பதாகவும் பிஎம் கிசான் திட்டத்தினால் விளிம்பு நிலை விவசாயிகள் மிகுந்த பயன் பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தற்போது கிராமப்புறங்களிலும் கொரோனா பரவல் அதிகமாகவே இருப்பதால் கிராமப் பஞ்சாயத்துக்கள் தத்தம் பகுதிகளில் விழிப்புணர்வு மற்றும் துப்புரவு நிலவரங்களை மேம்படுத்த வேண்டுமென பிரதமர் கேட்டுக் கொண்டார்

உத்தரபிரதேசம் ஆந்திரபிரதேசம் மேகாலயா ஜம்மு காஷ்மீர் அந்தமான் தீவுகள் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பிம் கிசான் திட்டப் பயனாளிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரதமருடன் கலந்துரையாடினர்

ரம்ஜான் ரம்ஜான் திருநாள் இன்று நாடு முழுவதும் கொரோனா நிலவரங்களுக்கு இடையில் எளிய முறையில் கொண்டாடப்பட்டது கடந்த ஆண்டைப் போலவே இவ்வாண்டும் பள்ளி வாசல்களில் பெரிய அளவிலான கூட்டுத் தொழுகைகள் தவிர்க்கப்பட்டன முஸ்லீம் சமூகத்தினர் கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்றி வீட்டிலேயே தொழுகையில் ஈடுபட்டனர் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் மக்களுக்கு ரம்ஜான் வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டு இருந்தனர் அட்சய திரிதியை பரசுராமர் ஜெயந்தி மற்றும் பசவ ஜெயந்தியும் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துச் செய்திகளை வெளியிட்டு இருந்தார்

மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேங்களுக்கு வழங்க உள்ளது

ஸ்புட்னிக் ரஷ்யாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை முன்னோடி திட்டமாக குறைந்த எண்ணிக்கையில் பயனாளிகளுக்கு செலுத்தும் பணிகள் ஐதராபாத்தில் இன்று தொடங்கி உள்ளன

இந்நிறுவனத்தால் இறக்குமதி செய்யப்பட்ட முதலாவது தொகுப்பு ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் கடந்த ஒன்றாம் தேதி ஐதராபாத் வந்து சேர்ந்த நிலையில் கூடுதல் இறக்குமதிகள் வரவிருக்கும் மாதங்களில் வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது

தமிழிசை புதுச்சேரியில் இந்திய மருத்துவ முறைகள் மூலம் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க கதிர்காமம் இந்திராகாந்தி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஆயுஷ் மருத்துவமனையை துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று திறந்து வைத்தார்

மருத்துவமனையை திறந்து வைத்த பின்னர் துணை நிலை ஆளுநர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் புதுச்சேரியில் கொரோனா நிலவரங்களை சமாளிக்க முன் கூட்டியே திட்டமிட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் மருந்து மற்றும் ஆக்ஸிஜன் கையிருப்பில் பற்றாக்குறைகள் இல்லை என்றும் கூறினார்

கொரோனா பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் சிகிச்சைக்கு தேவையான மனிதவளத்தை மேம்படுத்தவும் கொரோனா தொடர்பாக மக்கள் நடந்து கொள்ளும் விதத்தை மாற்றவும் திறம்பட்ட முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார்

துர்காபூரில் இருந்து ஆக்ஸிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் எடுத்து வரப்பட்ட இந்த ஆக்ஸிஜன் இனி மாநில அரசால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும்